இனி விரிவான செய்திகள் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்பு துறையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கண்டனத்திற்குரியது என்றும் அவர்களது தியாகம் வீண் போகாது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் பல்வேறு திட்டங்களை தொடங்கிவைத்துப் பேசிய அவர் இந்தத் தாக்குதல் சம்பவம் குறித்து நாடு முழுவதும் வேதனையும் கோபமும் பொங்கியிருப்பதாக கூறினார் ராணி லஷ்மிபாயின் வீரம் நிறைந்த மண்ணிலிருந்து இந்த சம்பவத்தை நினைத்துப் பார்க்கையில் தவறு இளழத்தவர்களுக்கு எதிராக பழிவாங்கும் நடவடிக்கையை பாதுகாப்பு படைகள் மேற்கொள்ளும் என்றார் இந்த விவகாரத்தில் உலகம் முழுவதிலும் உள்ள நாடுகள் இந்தியாவிற்கு ஆதரவளிப்பதாகக் கூறினார் பாகிஸ்தான் பிரதமர் தமது நாட்டின் பொருளாதார நிலைமை சீரடைவதற்கு உலக நாடுகள் ஆதரவு கரம் நீட்ட வேண்டும் என்று கோரினாலும் பயங்கரவாத செயல்கள் அதிகரித்துள்ளதால் பாகிஸ்தான் தனித்து விடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

நரேந்திரமோடி கூறினார் காஷ்மீரில் செயல்படும் பிரிவினைவாத தலைவர்களுக்கு அளிக்கப்படும் பாதுகாப்பை விலக்கிக் கொள்வது தொடரபாக அரசு மறுபரிசீலனை செய்யும் என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார் ஸ்ரீநகரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரிவினைவாத தலைவர்களுக்கு பாகிஸ்தான் மற்றும் ஐஎஸ்ஐ அமைப்புகளிடமிருந்து நிதியுதவி கிடைப்பதாக குற்றம் சாட்டினார் வீர மரணம் அடைந்தவர்களுக்கு வணக்கம் செலுத்தும் விதமாக வீரர் ஒருவரின் உடலை கமந்து சென்று அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்றார் புல்வாமா சும்பவத்தில் வீரமரணம் அடைந்தவர்களின் தியாகம் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் இந்த சம்பவத்தை அடுத்து இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் தூதர் சொஹைல் மஹ்மூதை அழைத்து இந்தியா நேரில் கண்டனம் தெரிவித்துள்ளது வெளியுறவுத்துறை செயலர் திரு விஜய் கோகலே ஜெய்ஷ்ஈ முகமது தீவிரவாத அமைப்பு இந்த கொடுஞ்செயலில் ஈடுபட்டிருந்தால் பாகிஸ்தான் அரசு அந்த அமைப்புக்கு எதிராக உடனடியாக கடும் நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்தத் தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுடனான வர்த்தக நடவடிக்கைகளை இந்தியா உடனடியாக நிறுத்திக் கொண்டுள்ளது வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாடு பட்டியலில் இருந்து பாகிஸ்தான் விடுக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் உள்ள இந்திய துதர் அஜய் பிசாரியா இந்தியாவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார் புல்வாமா சம்பவம் தொடர்பாக அவரிடம் ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஆதாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன புல்வாமா பயங்கரவாத தாக்குதலையடுத்து மத்திய அரசுக்கும் நாட்டின் பாதுகாப்பு படைகளுக்கும் காங்கிரஸ் கட்சி முழுமையான ஆதரவை அளிக்கும் என்று அதன் தலைவா் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளாா் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த துணை ரானுவப் படையினரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலைத் தெரிவித்துக் கொள்வதாக மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி கூறியிருக்கிறார் புல்வாமா தாக்குதல் கோழைத்தனமானது என்றும் கண்டிக்கத்தக்கது என்றும் ஜார்கண்ட் மாநில முதலமைச்சர் திரு ரகுவர் தாஸ் கூறியிருக்கிறார் இந்த சும்பவத்தை கண்டித்து ஜம்முவில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன எனவே ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது புல்வாமா சம்பவத்திற்கு உலகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இந்த சும்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்ததுடன் தவறு செய்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒருங்கிணைந்த வலுவான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் பாகிஸ்தான் பயங்கரவாத குழுக்களுக்கு புகலிடம் அளிப்பதைத் தவிர்த்து அவர்கள் மீது உறுதியாள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் சாரா சாண்ட்ர்ஸ் கூறியிருக்கிறார் வீர மரணம் அடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் இத்தகைய கொடும் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்வதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசன் கூறியுள்ளார் இந்தத் தாக்குதல் கோழைத்தனமானது என்றும் பயங்கரவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு சவுதி அரேபியா எப்போதும் துணை நிற்கும் என்று சவுதி மன்னர் முகமது பின் சல்மான் தெரிவித்துள்ளார் இந்த சும்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அனைத்து பயங்கரவாத செயல்களுக்கும் கண்டனம் தெரிவித்துக் கொள்வதாகவும் சீன வெளியுறவுத்துறை கூறியுள்ளது

தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சவலப்பேரி கிராமத்தைச் சேர்ந்த திரு சுப்பிரமணியன் மற்றும் அரியலூர் மாவட்டம் கார்குடியைச் சேர்ந்த திரு சிவச்சந்திரன் ஆகிய இரண்டு வீரர்கள் உயிரிழந்திருப்பது குறித்து மிகுந்த மனவேதனை அடைவதாகவும் அவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார் அஇஅதிமுக அரசு பொறுப்பேற்று இரன்டு ஆன்டுகள் நிறைவு பெறுவதையொட்டி மாநில அரசு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சாதனை மலரை வெளியிட்டுள்ளது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சாதனைகள் பற்றிய தொகுப்பு முதலமைச்சர் ஆற்றிய உரைகள் போன்ற தொகுப்புகள் இன்று வெளியிடப்பட்டன இந்த தொகுப்புகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட அதனை துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர் செல்வம் பெற்றுக்கொண்டார் இந்த விழாவில் மாநில அமைச்சர்களும் மூத்த அதிகாரிகளும் பங்கேற்றனர் மக்கள் நியாயமான விலையில் வீடுகள் வாங்குவதற்கான விதிகளை தளர்த்தும் நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர் செல்வம் கூறியிருக்கிறார் இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் ஊரகப் பகுதிகளிலும் நகர்ப்புறங்களிலும் குடியிருப்புகளை அமைப்பதற்கும் அதற்கான ஆதாரங்களை முறையாகவும் திறம்படவும் பயன்படுத்தவும் வழிவகுக்கும் மாநில நில பயன்பாட்டுக் கொள்கை வடிவமைக்கப்பட்டு வருவதாகத் தெரிவித்தார்

சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஆவணப்பதிவு மற்றும் திருமணப் பதிவு முடிந்தவுடன் ஒளிப்பட குறந்தகடு மற்றும் திருமளச் சான்று ஆகியவை பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது

ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் அங்கன்வாடி மையங்கள் சத்துணவு மையங்கள் பள்ளிகள் மற்றும் மக்கள் கூடும் பொது இடங்களில் சொட்டு மருந்து முகாம் நடத்தப்படும் என்று அரசு கூறியுள்ளது

இதற்கு தடை விதிக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவையும் நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர்

அரசின் கொள்கைகளில் நீதிபதிகள் தலையிட முடியாது என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் நீதிபதிகள் கூறினார் மாவட்டச்செய்திகள் உயர்நீதிமன்றத்தின் நிபந்தனைகளுக்குட்பட்டு பூலாம்வலசு பகுதியில் சேவல்கட்டு நடத்த கரூர் மாவட்ட ஆட்சியர் திரு அன்பழகன் அனுமதி அளித்துள்ளார்

ஒருநாள் போட்டியில் விளையாடுவதற்கு தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்ட கே எல் ராகுல் மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளார் தினேஷ் கார்த்திக்கிற்கு பதிலாக மாயங்க் மார்க்கண்டே அறிவிக்கப்பட்டுள்ளார்

வீராட் கோலி இந்திய அணியின் தலைவராகவும் ரோஹித் ஷர்மா துணைத் தலைவராகவும் மகேந்திர சிங் தோனி விக்கெட் கீப்பராகவும் விளையாடுவார்கள்

முதலாவது ஒருநாள் போட்டி மார்ச் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிராக இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி இன்னிங்ஸ் வெற்றி பெற்றுள்ளது